திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரபிரதேச மாநிலத்தில் தொடங்கி வைத்தார்

அமெரிக்க படைகள் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கயசார்பு பொருளாதார திட்டத்தின் புதிய வேலைவாய்ப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரபிரதேச மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக இத்திட்டத்தின் துவக்கவிழாவில் பேசிய பிரதமர் ஊரடங்கால் வேலைவாய்ப்பில்வாமல் தவிக்கும் தொழிவாளர்களுக்கு இத்திட்டம் சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பை வழங்கும் என்று கூறினார்

துவக்க நிகழ்ச்சியில் பிரதமர் சில பயனாளிகளுடன் கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் உத்தரபிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் மற்றும் இந்த அம்மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்

ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது

இதேபோல் அம்மாநிலத்தில் உள்ள கைவினைக் கலைஞர்கள் கமார் ஜயாயிரம் பேர் தங்கள் தொழில்களுக்கான சாதனங்களை அரசாங்கத்திடமிருந்து பெறவுள்ளனர்

தோ்வினை எழுத விரும்பும் மாணவா்களுக்கு மட்டும் பின்னா் தோ்வு நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது இந்த பதில் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது

அப்போது தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் மாநில அரசு நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாகத் தெரிவித்தாா் முன்னதாக திருச்சி மாவட்ட அரசு சுட்டக்கல்லூரி நூலகம் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார் பிற்பகல் வாக்கில் முக்கொம்பு கதவணை கட்டும் பணியையும் முதலமைச்சள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளா் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

நேரமாகிவிட்டதால் தேடுதல் நடவடிக்கை நிறுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் இரவு தொடங்கியபோது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இதில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் அந்த தீவிரவாதியை அடையாளம் காணும் பணி நடைபெறுவதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர்

தொடர் மழை காரணமாக மேலும் பல பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது

வெள்ளத்தால் பல இடங்கள் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன சாலைகள் சேதமடைந்துள்ளன

திப்ருகரில் அகில இந்திய வானொலி நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன

அதேநேரத்தில் உயிரியல் பூங்காவின் நிலைமை மிக மோசமாக இல்லை என்று அந்தப் பூங்காவின் இயக்குநர் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு சார்பில் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது

பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன

தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் சிறிய அளவில் விலையை உயர்த்தியிருக்கின்றன சீன ரானுவத்தின் சவால்களை சந்திக்கும் வகையில் தென்கிழக்கு ஆசியக் கடற்பகுதியில் அமெரிக்க படைகள் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற பிரஸ்லெஸ் அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர் சீனாவை ஆளும் மக்கள் விடுதலை ராணுவம் இந்தியா மலேசியா இந்தோனேசியா மற்றம் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கூறினார் அமெரிக்க அதிபர் திரு

தற்போது உலகில் நிலவும் சூழ்நிலைக்கேற்றவாறு அமெரிக்க படைகளை நிலைநிறுத்தும் பணி மேற்கொள்ளப்படும் என்றார் இந்திய எல்லை கட்டுபாட்டுப் பகுதியிலும் ஹாங்காங் மற்றும் தென்சீன கடல் எல்லைப் பகுதியிலும் சீன ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்டதை கடந்த வாரம் திரு மைக் பாம்பியோ கடுமையாக சாடியிருந்தார் மேலும் சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகள் மூர்க்கத்தனமாக உள்ளது என்றும் அவர் விமர்சனம் செய்திருந்தார் தென்மேற்கு பருவகாற்று மற்றும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது